புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமது ஊடக செய்தியில் தெரிவித்துள்ளார் பிள்ளையார்குப்பத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள மானவ மாணவியருக்கான விடுதியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் இன்று காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார்

இதனையொட்டி நுகர்வோர் என்ற நிலையில் இருந்து பங்குதாரர் என்ற நிலைக்கு முன்னேறும் வகையில் நிதி ஆயோக் அமைப்பு இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தது

வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோர் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ ஆகியோரை இன்று சந்தித்து பேசுகின்றனர் புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ள டூ ப்ளஸ் டூ அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் கலந்துகொள்ள அவர்கள் புதுடெல்லி வந்துள்ளனர் மேலும் நாளை நடைபெற உள்ள டு ப்ளஸ் டு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அவர்கள் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் சந்தித்து பேச உள்ளனர் தவிர புதுடெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைக்கும் நிகழ்ச்சியிலும் அவர்கள் கலந்துகொள்ள உள்ளனர்

பிரகாஷ் ஜவ்டேகர் தேசிய கொடி குறித்து ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி அவதூறான கருத்துக்களை தெரிவித்திருப்பதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மூவர்ண கொடியை அவமதிப்பதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மூவர்ண கொடி இந்தியாவின் கவுரவம் மற்றும் அடையாளம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிரன்பேடி புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமது ஊடக செய்தியில் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அஜாக்கிரதையாக உள்ள மக்களுக்கு தொற்றின் தீவிரத்தை எடுத்துக்கூறி பரிசோதனையின் கோய் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உள்ளாட்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை இந்திய மருத்துவ வல்லுனர்களையும் காவல்துறை தலைவரையும் இணைத்து தேவைக்கேற்ப அவர்களது உதவிகளையும் பெற முடிவ செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் மல்லாடி புதுச்சேரியில் கொரேனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களிடம் நடத்தப்பட்ட அவர்களின் உடல்நிலை மற்றும் பொருளாதார நிலை குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

இன்று எந்த வித இறப்பும் இல்லாதது ஒரு ஆறுதலான விஷயமாகும்

தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நலத்துறை அமைச்சருமான திரு கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்துகொண்டனர் ஜன் அந்தோலன் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கொரோனா வைரசால் பாதுகாப்பாக விலகியிருக்க வழி காட்டும் ஆரோகிய சேது செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என புதுச்சேரி தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திருமதி சவுமியா வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்த முறைக்கேட்டிற்கு துணையாக உள்ள புதுச்சேரி திட்ட ஆணைய அதிகாரிகள் மீது துணை நிலை ஆளுனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார்

இந்நிலையில் புதுச்சேரியில் வருவாய்துறை சான்றிதழ் பெறுவதற்கு தாமதம் ஏற்படுவதால் சென்டாக் மருத்துவ படிப்பிற்கு கால விண்ணப்பிக்கும் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது

பள்ளி வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் ராஜ் நிவாசை முற்றுகையிட போவதாக கூறி ஊர்வலம் செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதை தொடர்ந்து ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு அன்பழகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தனர் தொடர்ந்து ஊர்வலம்செல்ல முயன்ற ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர்

மேலும் பல புதிய படிப்புகளை ஏனாமில் துவக்குவதற்கு அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வானிலை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் பல தென்மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

புதுச்சேரி பேருந்து நிலையம் புதுச்சேரி பேருந்து நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியது கொரேனா பொது முடக்கம் காரணமாக புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்த தற்காலிக காய்கறி அங்காடி நேற்று மீண்டும் குபேர் மார்க்கெட்டுக்கு மாற்றப்பட்டது

புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நகர்புறம் மற்றும் கிராமபுறங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது

மீண்டும் தலைப்புச்செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் இன்று காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார் புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமது ஊடக செய்தியில் தெரிவித்துள்ளார் பிள்ளையார்குப்பத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள மாணவ மாணவியருக்கான விடுதியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது